நரேந்திர மோடி இன்று ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்குப் பிரியமானவர்களையும் பாதுகாக்கவே வீட்டுத் தனிமை என்பதால் முக்கியமான இந்த விதிமுறைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக தெரிந்துகொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார் வீட்டுத் தனிமையில் உள்ளவர்கள் காற்றோட்டமுள்ள ஒற்றை அறையில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அறைக்குள்ளேயே கழிப்பிட வசதி இருந்தால் நல்லது என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது குடும்பத்தில் உள்ள மற்றொருவர் அதே அறையில் தங்க நேர்ந்தால் பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து குறைந்த பட்சம் ஒரு மீட்டர் தள்ளியிருக்க வேண்டும் என்றும் வயதானவர்கள் குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் மற்றும் ஏற்கனவே உடல்நலக் கோளாறு உள்ளவர்களிடம் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோடி சார்க் கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிக்க சார்க் நாடுகளின் தலைவர்கள் ஒருங்கிணைந்த உத்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஒப்புதல் தெரிவித்துள்ளார்

ஆயினும் சார்க் நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான வீடியோ கூட்டத்திற்கு இன்னும் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை பேரிடர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிவாரணம் பெற ஏதுவாக மத்திய அரசு கொரோனா வைரஸ் தாக்குதலைப் பேரிடராக அறிவித்துள்ளது இதன் மூலம் மாநில அரசுகள் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணைத் தொகை வழங்கவும் பாதிக்கப் பட்டவர்களின் சிகிச்சைக்கான செலவை ஏற்கவும் தேவையான மருத்துவ உபகரணங்களை வாங்கவும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கொரோனா தடுப்பு கொரோனா வைரசை தடுக்க நாடுமுழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

மஹாராஷ்டிர மாநிலத்தில் பூங்காக்கள் மற்றும் நீச்சல் குளங்களும் மூடப்பட்டுள்ளன பீஹாரில் நேபாள எல்லை நெடுகிலும் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள டாக்டர்கள் மற்றும் இணை மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக உத்தரபிரதேச அரசு தெரிவித்துள்ளது லடாக் யூனியன் பிரதேசத்தில் வெளி நபர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியளிக்கும் நடைமுறைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கர்நாடகத்தில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடும் வகையிலான நிகழ்ச்சிகளுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது தெலங்கானாவில் மாநில அமைச்சரவை இன்று மாலை கூடி கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இறுதி செய்கிறது

மோடி ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இன்று சாலை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த துயரம் வெளியிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

சம்பவ இடத்தில் இருந்து தப்பிவிட்ட லாரி டிரைவரை போலீசார் தேடி வருகின்றனர் அமித் ஷா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் போதிய மருத்துவ வசதிகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு டாக்டர் மற்றும் தாலுகாவிற்கு ஒரு முதுநிலை மருத்துவர் இருப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் மேலும் கூறினார்

ராஜ்நிவாஸ் குழுவினர் மற்றும் முக்கிய துறைகளின் அதிகாரிகளும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர்

நமச்சிவாயத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வேறு பணிகள் காரணமாக ஆய்வில் அவர் பங்கேற்வில்லை என்றாலும் வாய்க்கால்களை இயந்திரங்கள் மூலம் சுத்தப்படுத்த தற்போது மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து செய்தி அனுப்பியிருந்ததாக ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது மகளிர் அதிகாரம் மகளிர் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக பெண்களிடையே தொழில் முனைவை வலுப்படுத்தவும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் வங்கிக் கடன் மூலம் வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் பெண்களில் ஒருவரான புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த செல்வி அஸ்வினி எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

இதில் போதைப் பொருள் தடுப்புப் படை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாலச்சந்திரன் தலைமையிலும் சமூக விரோதிகளுக்கு எதிரான படை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

ராகுல் அல்வால் தெரிவித்துள்ளார்

அந்தந்த தொகுதிகளில் கட்சியின் தொகுதி தலைவர் தலைமையில் இப்போராட்டம் நடைபெறும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கைஒன்றில் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும் ஏனாம் போஷன் அபியான் ஊட்டச்சத்து இரு வார விழாவை ஒட்டி இன்று ஏனாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையினர் குருசம்பேட்டா ரவீந்திர நகர் ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கான மத்திய சுகாதார அமைச்சகத்தின் வீட்டுத் தனிமை விதிமுறைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார் கொரோனா வைரசை தடுக்க நாடுமுழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு கொரோனா வைரஸ் தாக்குதலைப் பேரிடராக அறிவித்துள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் போதிய மருத்துவ வசதிகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு

புதுச்சேரியில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று பல்வேறு சாலைகளை பார்வையிட்டு சாலைகளை சுத்தமாகவும் பாதுகாப்பானதாகவும் பராமரிக்கும் பணிகளை ஆராய்ந்தார்